இந்நோய்த் தொற்றுபரவாமல் தடுக்கும் பணியில் ஈடுபடுபவர்களுக்குநன்றியையும் பாராட்டையும் தெரிவிக்கும் வகையில் நாளைமாலைந்துமணிக்குபொதுமக்கள் தங்கள் வீடுகளிலிருந்துகரவொலிஎழுப்பவேண்டும் என்றுபிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாகபிரதமர் இன்றுவெளியிட்டுள்ளடுவிட்டர் செய்தியில் கொரோனாஅறிகுறியுடன் மருத்துவர்களின் இருப்பவர்கள் அறிவுரையின்பற்றி தங்களையும் மற்றவர்களையும் பாதுகாக்கஒத்துழைக்கவேண்டும் என்றுகேட்டுக் கொண்டுள்ளார் வீடுகளில் தனிமையில் இருக்கவேண்டும் எனமருத்துவஅறிவுரைபெற்றவர்கள் கண்டிப்பாகஅதனைப் பின்பற்றவேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் அத்தியாவசியதேவையின்றி பயணத்தைமுற்றிலுமாகதவிர்க்கவேண்டும் என்றுவலியுறுத்தியுள்ளபிரதமர் தேவையற்றபயணம் தங்களுக்கோ மற்றவர்களுக்கோஉதவாதுஎன்றும் குறிப்பிட்டுள்ளார்

மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டுவரும் நடவடிக்கைகள் குறித்தும் நாளைபிரதமர் அழைப்பு விடுத்துள்ள சுய ஊரடங்கு மாநிலத்தில் முழுமயாககளடபிடிக்கப்படும் என்றும் முதலமச்சர் பிரதமரிடம் தெரிவித்தார்

மக்களின் சுய ஊரடங்கு காரணமாகபயணியா் ரயில்கள் அனைத்தும் இன்றுநள்ளிரவு முதல் நாளை இரவு பத்தமணிவரைர்துசெய்யப்படும் என்றுரயில்வேஅறிவித்துள்ளது குடிமைப்பணிதேர்வுகளில் தேர்ச்சிபெற்றவர்களுக்கானநேர்முகத் தேர்வு நாளைமறுநாள் முதல் அடுத்தமாதம் மூன்றாம் தேதிவரைரத்துசெய்யப்படுவதாகஅறிவிக்கப்பட்டுள்ளது

அதைதடுப்பதற்குஅரசுபோர்க்காலநடவடிக்கைஎடுத்துவருவதாகவும் முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிபேரவையில் இன்றுதெரிவித்துள்ளார்

விமானநிலையங்கள் ரயில் பேருந்துநிலையங்கள் உட்படமாநிலத்தில் மக்கள் கூடும் எல்லா இடங்களிலும் உரியமுன்னெச்சரிக்கைமற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளைஅரசுஎடுத்துவருவதாகவும் மக்கள் இதற்கு இன்னும் கூடுதலாகஒத்துழைப்பு தரவேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார் பள்ளிக்கல்லூரிகளுக்குவிடுமுறைஅளித்திருப்பதால் அவர்கள் இதைகொண்டாடும் விதமாகபயணங்கள் மேற்கொள்வதைதவிர்க்கவேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார் இந்தநோய் தாக்கம் இருப்பதால் தேவையானகருவிகள் மற்றும் உலகம் மருத்துவஉபகரணங்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதாகவும் ஆனால் தமிழகஅரசுஉரியநடவடிக்கைஎடுத்துபல்வேறுப்பரணங்களைப் பெற்றுவருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்